வழங்கப்பட்டது

கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென்று பிரதமா் வலியுறுத்தியுள்ளாா்

பொறுப்பேற்றுக் கொண்டார் தில்லியில் நடைபெற்று வந்த விவசாயிகளின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்த்து விளையாடும் இனி விரிவான செய்திகள் ஐ நா வின் உயரிய விருதான புவி பாதுகாவலர் விருதை பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஐ நா பொதுச்செயலாளா் திரு ஆண்டோனியோ குட்டாரஸ் இன்று வழங்கினாா புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது விருதை பெற்றுக் கொண்டு நன்றி தெரிவித்து பேசிய பிரதமர் குற்றுக்குழலை பாதுகாப்பதில் இந்தியாவின் அர்ப்பனிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதனை ஏற்றுக் கொள்வதாகக் கூறினார் பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் தமது அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் சுற்றுச்சூழலை பாதிப்புகளைக் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதம் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் சூரிய மின் சக்தி திட்டங்கள் இந்தியாவில் பிரபலமாகி வருவதாக திரு ஆண்டோனியோ குட்டாரஸ் பாராட்டு தெரிவித்தாா்

சா்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ஏண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்புக்கு நிகராக இந்த கூட்டமைப்பு வலிமைப்பெற வேண்டுமென்றும் சூரிய மின்சக்தியை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் இதனை வலியுறுத்த வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எண்ணெய் கிணறுகள் அதிகம் உள்ள நாடுகளுக்குப் பதிவாக சூரிய மின்கக்தி ஆதாரம் அதிகம் உள்ள நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார் ஒரே உலகம் ஒரே சூரியன் ஒரே கட்டமைப்பு என்ற அடிப்படையில் எல்லைகளைக் கடந்து சூரிய மின்சக்தி கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர்கள் திரு மன்மோகன் சிங் திரு தேவே கவுடா மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை நிகழ்ந்த தீ விபத்து ஏற்பட்டது இந்த சும்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறையினா் தெரிவித்தனா்

வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒடிஸா மாநிலத்தில் உள்ள நலிவடைந்த பிரிவினருக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்தை அம்மாநில அரசு நேற்று அறிமுகம் செய்தது தலைநகர் புவனேஸ்வரில் அம்மாநில முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக் இந்த திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தாா்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் டோடா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை கண்டுபிடித்து அங்கிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனா் இந்த தேடுதல் வேட்டையின்போது நவீனரக துப்பாக்கிகளும் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தலைமை அதிகாரி திரு தில் பாக் சிங் தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேசத்தில் கடந்த பத்து நாட்களாக பெய்து வரும் பளிமழை காரணமாக மனாலி கேலாங் சாலை முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக குல்லு மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது சாலை சீரமைக்கும் பணிககள் முடிவடைந்த பின் போக்குவரத்துக்காக இன்று சாலை திறக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக இன்று அதிகாலை அறிவித்தனர் சௌத்திரி சரண்சிங்கின் நினைவிடம் அருகே விவசாயிகள் நடத்தி வந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக விவசாயிகளின் கூட்டமைப்பு தலைவர் திரு ராஜேஷ் கிகேக் தெரிவித்துள்ளார் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் உத்திரபிரதேச முதன்மை செயல் திரு அவனிஸ் அவஸ்தி போராட்டத்தை விலக்கிக்கொள்ள விவசாயிகள் முடிவு செய்ததாக உறுதிபட தெரிவித்தார் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் முடிவுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விவசாயிகளுடன் நேற்று நீண்டநேரம் ஆலோசனை நடததிய பின்னர் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது

நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் அப்துல் நஸீர் முகமதின் கூட்டத்தில் இந்த சும்பவம் நிகழ்ந்ததாக நங்கர்கார் மாகாண செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இந்த குண்டுவெடிப்பு சும்பவத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்

தாவிபாள் அமைப்புகளும் ஐ எஸ் தீவிரவாத குழுக்களும் தேர்தலை புறக்கணிக்குமாறு அச்சுறுத்தல்களை வெளியிட்டுள்ளன

அமெிக்க வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு மைக் பாய்பியோ வரும் ஞாயிற்றுக்கிழமை வடகொரியா அதிபர் திரு கிங் ஜான் உள் ஐ சந்தித்து அனு ஆயுத குறைப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார் இது தொடர்பாக வடகொரியா அதிபர் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து ஆலோசனை நடைபெறவுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது எளினும் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி அணு ஆயுதத்தை ஒழிப்பதற்கு இடமில்லை என்று வடகொரியா கூறியுள்ளது அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வடகொரியா அதிபர் திரு கிம் ஜான் உள் இடையே இரண்டாவது பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக திரு மைக் பாம்பியோ ஜப்பான் தென்கொரியா நாடுகளுக்கும் சென்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் வடகொியாவின் நட்பு நாடான சீனாவுக்கு எதிராக வா்த்தகம் மற்றும் ராஜீய உறவுகளில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து அமெரிக்கா இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்ட தேர்தல் அலுவலா்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா காஹூ இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதையடுத்து மின்னனு எந்திரங்களை சரிபார்த்தல் முறைப்படுத்தப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது பிரதமின் அனைவருக்கும் வங்கித் திட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலர் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூவம் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு கூடுதல் தரவு வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக முன்னோடி வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஒவர்சீஸ் வங்கியின் மேலாளர் திரு சீனிவாசன் கூறியுள்ளார்

இப்போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் பூட்டானை எதிர்த்து விளையாடும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதிப்போட்டி நடைபெறுகிறது ஈராக்கின் புதிய அதிபராக குர்திஷ் இனத்தைச் சேர்ந்த பர்ஹாம் சாலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்நாட்டின் பிரதமராக அடெல் அப்துல் மாதியை அவர் நியமித்துள்ளார் ஆந்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்ட ஐந்து மாதங்களுக்குப் பின்னா் புதிய அரசு பதவியேற்கும் என்று அறிவிகக்ப்பட்டுள்ளது